வாயிலாக நாளை ஆலோசனை நடத்துகிறார்

முதல் தளள்வு அளிக்கப்படுவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது

நேரத்திற்கு மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை அய்வு மையம் கூறியுள்ளது இனி விரிவான செய்திகள் பிரதமா் திரு நரேந்திரமோடி மாநிலங்களின் முதலமைச்ச்களுடன் நாளை காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்துகிறார் பிற்பகல் மூன்று மணி அளவில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளா தெரிவிக்கிறார்

காணொலி காட்சி வாயிலாக நடைபெறவுள்ள இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் நோய் தொற்று தடுப்புப் பணிகள் குறிதது விவாதிக்கப்படவுள்ளது

இதனைத் தொடர்ந்து மருத்துவ நிபுணர் குழுவுடனும் ஆலோசனை நடத்த முதலமைச்சர் திட்டமிட்டுள்ளார்

மாவட்டந்தோறும் மாநில அமைச்சள்கள் இப்பணிகளை ஆய்வு செய்து வருகின்றனா்

மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் மகளிட்டியில் உதவிக்குழக்களுக்கு கழல் நிதி கடன் மற்றும் நிவாரணப் பொருட்களை வருவாய்த்துறை அமைச்சர் திரு உதயகுமார் இன்று வழங்கினார்

கையுறை மற்றும் கிருமி நாசினி பொருட்களை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் இன்று வழங்கினார் பின்னா் செய்தியாளா்களிடம் பேசிய அவா் பட்டய கணக்காளா் தேர்வுக்காக ஆன்லைன் மூலம் பயிற்சி வழங்கப்படுவதாகத் தெரிவித்தார்

நடப்பு ஆண்டுக்கான குடிமராமத்துப் பணிகள் அடுத்த சில தினங்களில் தொடங்க உள்ளதாகவும் அவர் கெரிவிக்கார்

மாநகராட்சிக்கு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள சாலைகளில் நாசினி நெல்லை கிருமி தெளிக்கப்பட்டது நாமக்கல் நகராட்சிக்கு உட்பட்ட ஐந்து தெருக்கள் கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளது

இதன்படி தேநீர் கடைகள் பேக்கிகள் மற்றும் உணவகங்கள் பார்சல் மட்டும் வழங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இதைத்தவிர பூ பழம் காய்கறி மற்றும் பலசரக்கு கடைகள் கட்டுமானப் பொருட்கள் விற்கும் கடைகள் மின்சாதன பொருட்கள் மற்றும் பழுதுநீக்கும் கடைகள் மொபைல்போன் விற்கும் மற்றும் பழுதுநீக்கும் கடைகள் வீட்டு உபயோக பொருட்கள் விற்கும் கடைகள் குளிர்சாதன வசதி இல்லாத சிறிய நகைக்கடைகள் கண் கண்ணாடி மற்றும் பழுதுநீக்கும் கடைகள் ஊரகப் பகுதிகளில் மட்டும் குளிர்சாதன வசதி இல்லாத சிறிய ஜவுளி கடைகள் இரண்டு மற்றும் நான்கு சக்கர வாகன விற்பனை நிலையங்கள் டைல்ஸ் கடைகள் மரக்கடைகள் கூரியர் மற்றும் பார்சல் சர்வீஸ் ஜொக்ஸ் கடைகள் பெட்டிக்கடைகள் பர்னிச்ன் கடைகள் போன்றவற்றுக்கு அமைதி அளிக்கப்பட்டுள்ளது ஏற்களவே அறிவிக்கப்பட்ட நேர கட்டுப்பாடுடன் இவை செயல்படலாம் என்றும் மாநில அரசு கூறியுள்ளது இக்கடைகள் குளிர்சாதன வசதியின்றி அரசு அறிவித்த பாதுகாப்பு நெறிமுறைகளுடன் செயல்பட வேண்மென்றும் மாநில அரசு கூறியுள்ளது சலூன் கடைகள் மற்றும் அழகு நிலையங்களுக்கு அனுமதி இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்ட கட்டுப்படுத்தப்பட்டுள்ள மண்டலங்களுக்கு இது பொருந்தாது என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது

எமது செய்தியாளிடம் இதனைத் தெரிவித்த அவர் சில இடங்களில் கனமழை இருக்கக்கூடும் என்றும் அவர் கூறினார்